இன்றுசென்னைவருகின்றனர்

இன்றுதொடங்கியது ஆசியாவின் பெரியஅளவிலானவிமானகண்காட்சிபெங்களுருவில் இன்றுதொடங்கியது

உள்துறை இணைச்செயலர் திருஅசுதோஷ் அக்னிஹோத்ரிதலைமையிலான இந்தக்குழுவினர் நாளைமுதல் ஆய்வு மேற்கொள்கின்றனர்

வெள்ளிக்கிழமைவரை ஆய்வுப்பணியை மேற்கொள்ளும் இக்குழுவினர் சனிக்கிழமை புதுதில்லிதிரும்புகின்றனர்

செய்திநிறுவனம் ஒன்றுக்குஅளித்தபேட்டியில் இதனைதெரிவித்தஅவர் இந்தநோய் தொற்றுக்கானதடுப்பு மருந்துபோட்டுக்கொண்டாலும் உள்ளிட்டநெறிமுறைகளைதொடர்ந்துகடைபிடிக்கவேண்டும் என்றுகேட்டுக்கொண்டார்

இந்தநோய் தொற்றுபரவலும் தொடர்ந்துகட்டுக்குள் உள்ளதாகதெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தநோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டுசிகிச்சைபெற்றுவருவோரின் எண்ணிக்கைஒன்று நாடுமுவதும் புள்ளிஐந்துசதவீதத்திற்கும் குறைவாகஉள்ளதுஎன்றும் சுகாதாரத்துறைகூறியுள்ளது

சமூக வலைதளத்தில் இதனைபதிவு செய்துள்ளஅவர் சிறப்பானமுறையில் சிகிச்சைஅளித்தமருத்துவர்களுக்குநன்றிதெரிவித்துக்கொள்வதாககுறிப்பிட்டுள்ளார் தமிழகசட்டப்பேரவையில் முன்னாள் அமைச்சர் துரைக்கண்ணு பின்னணிபாடகர் எஸ் பிபாலசுப்பிரமணியம் புற்றுநோய் நிபுணர் மருத்துவர் சாந்தாஆகியோர் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டது முன்னாள் பேரவைஉறுப்பினர்கள் மறைவுக்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட்டு அவைநடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன பேரவையில் நாளைமுதல் ஆளுநர் உரைக்குநன்றிதெரிவிக்கும் தீர்மானம் மீதானவிவாதம் தொடங்குகிறது

இதனையாட்டி முதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிவிடுத்துள்ளசெய்தியில் தமிழ்நாடுஎனும் பெயரைசட்டப்பூர்வமாக்கி இருமொழிக்கொள்கையேதமிழகத்தில் தொடரும் என்றுஅறிவித்துவரவாற்றில் நீங்கா இடம்பிடித்துள்ளஅண்ணாவின் நினைவு நாளில் அவரைவணங்கிநினைவு கூறுவதாகதெரிவித்துள்ளார் சென்னைமெரிளாகடற்கரையில் உள்ளஅண்ணாநினைவிடத்தில் முதலமைச்சர் துணைமுதலமைச்சர் மற்றும் மாநிலஅமைச்சர்கள் மலர் தூவிமரியாதைசெலுத்தினர் தலையில் திமுகதலைவர் திருமுகஸ்டாலின் அக்கட்சியினர் ஊர்வலமாகசென்றுஅண்ணாநினைவிடத்தில் மலர் வளையம் வைத்துமரியாதைசெலுத்தினர்

மாநிலங்களவையில் இதனைதெரிவித்ததொழிலாளர் நலத்துறைஅமைச்சர் திருசந்தோஷ் கங்குவார் இதுதொடர்பானவரைவு மசோதாக்கள் மாநிலஅரசுகளிடமிருந்துபெறப்பட்டதாகதெரிவித்தார் இதற்குமத்தியஅரசுஒப்புதல் அளிக்கவில்லைஎன்றும் அவர் கூறினார்

பணிநேரத்தைநீட்டிக்கவேண்டும் என்றுசம்பந்தப்பட்டமாநிலஅரசுகள் கோரிக்கைவிடுத்ததாகவும் அமைச்சர் கூறினார் அனைத்துதரப்பினரின் வளர்ச்சியையும் உறுதிசெய்வதற்கானஅம்சங்கள் மத்தியபட்ஜெட்டில் உள்ளதாகபிஜேபிமாநிலதலைவர் திருஎல்முருகன் கூறியுள்ளார் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் எதிர்க்கட்சிதலைவர் என்றகாரணத்தினால் இன்றுசேலத்தில் திமுகதலைவர் திருமுகஸ்டாலின் மத்தியபட்ஜெட்டுக்குஎதிர்ப்பு தெரிவித்துள்ளதாககுறிப்பிட்டார் எல்லைப்பகுதியில் எந்தவொருதீவிரவாதஊடுருவல் முயற்சியையும் திறன் முறியடிக்கும் நமதுபடைகளுக்குஉள்ளதாகபாதுகாப்புத்துறைஅமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் ஆசியாவின் மிகப்பெரியவிமானகண்காட்சியை இன்றுபெங்களுருவில் தொடங்கிவைத்துஅவர் பேசினார்

இத்தகையசெயல்களில் ஈடுபடுவோருக்குஉரியபதிவடிகொடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார்

இந்தகண்காட்சியையொட்டிநடத்தப்பட்டவிமானப்படையின் சாகசநிகழ்ச்சிகள் பார்வையாளர்களைபிரமிக்கவைத்தன

பத்ம பூநீ விருதுமக்குவழங்கப்பட்டுள்ளதுவில்லிசைக்குகிடைத்த அங்கீகாரம் என்றுவில்லுப்பாட்டுகலைஞர் திருசுப்பு ஆறுமுகம் கூறியுள்ளார்

திருச்சிமாவட்டவேலைவாய்ப்பு அலுவலகத்தில் தனியார் துறைவேலைவாய்ப்பு முகாம் நாளைமறுநாள் நடைபெறவுள்ளது

இங்கிலாந்துக்குஎதிரானமுதல் டெஸ்ட் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்தியஅணியினர் சென்னைசேப்பாக்கம் மைதானத்தில் இன்றுபயிற்சியில் ஈடுபட்டனர்